தீபாவளி பண்டிகை நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது

பிரதமர் திரு நரேந்திரமோடி உத்ரகாண்டில் உள்ள எல்லைப்பகுதியில் ராணுவ வீரர்களுடன் தீபாவளி கொண்டாடினார்

இவ்வாண்டு தீபாவளி தினத்தன்று காற்றின் மாசு அளவு கடந்த ஆண்டு தீபாவளி நாளைக் காட்டிலும் மிகவும் குறைந்து காணப்பட்டதாக தமிழ்நாடு மாகக்கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது

ஈரானில் சுபஹார் துறைமுகம் வழியாக கொண்டு செல்லப்படும் பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை அமெரிக்கா தளர்த்தியுள்ளது

சீன ஒபன் பேட்மிண்டன் போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய ஆட்டத்தில் விளையாட இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் சிராக் ஷெட்டி இணை மற்றும் சாத்விக் சாய்ராஜ் ராங்கி ரெட்டி ஆகியோர் முன்னேறியுள்ளனர்

தீய சக்தியை கடவுள் அழித்ததன் அடையாளமாக கொண்டாடப்படும் வரும் இந்த பண்டிகை நாளன்று வீடுகள் மற்றும் ஆலயங்களில் மக்கள் தீபங்களை ஏற்றி கொண்டாடினா் பிரதம் திரு நரேந்திர மோடி இந்திய திபெத் எல்லை பாதுகாப்புப் படையினருடன் தீபாவளி பண்டிகையை கொண்டாடினார் உத்திரகான்ட் மாநிலம் கேதர்நாத் ஆலயத்திற்குச் சென்ற பிரதமர் அங்கு வழிபட்டார் கேதர்நாத்தில் உள்ள ராணுவ வீரர்களுக்கு இனிப்புகளை வழங்கிய பிரதமர் அப்பகுதியில் உள்ள மக்களை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தாா் அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள ஹையுலியாங் எல்லை கட்டுப்பாட்டுபகுதியில் பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தீபாவளியை கொண்டாடினார்

தீபாவளி வாழ்த்துகள் தீபாவளி வாழ்த்து தெரிவித்த இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு வுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி நன்றி தெரிவித்து கொண்டுள்ளார் இஸ்ரேல் பிரதமா் தெரிவித்துள்ள வாழ்த்தில் பிரதமா் திரு நரேந்திரமோடிக்கும் இந்திய மக்களுக்கும் இந்த தீபாவளி திருநாள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தட்டும் என்று கூறியுள்ளார் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் தீபாவளி பண்டிகை இருளை ஒளியால் வென்ற திருநாள் என்று கூறியுள்ளார் இதேபோல இங்கிலாந்து ராணி இரண்டாம் எலிசெபெத் ம் பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு தீபாவளி வாழ்த்தை தெரிவித்துள்ளார் இதனிடையே தீபாவளி திருநாளையொட்டி நாட்டு மக்களுக்கு குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத்தலைவா் திரு வெங்கையா நாயுடு மற்றும் பிரதமா் திரு நரேந்திரமோடி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் மிசோராம் கேர்தல் ஆணையம் தேர்தல் குறித்த விவகாரத்தில் மிசோராம் மாநில் என் ஜி ஓ ஒருங்கிணைப்பு குழுவின் தீர்மானங்களை நிறைவேற்ற தலைமை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டுள்ளது இதற்காக மிசோராம் மாநில தேர்தல் உதவி ஆணையர் திரு சுதீப் ஜெயின் தலைமையில் உயர்நிலை குழுவை அமைக்கவும் தலைமை தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது பஞ்சாப் விதிமுறைகள் ரயில்வே தேசிய நெடுஞ்சாலை விமான நிலையம் உள்ளிட்ட மத்திய மாநில அரசுகளுக்கு சொந்தமான இடங்களில் நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு தொடர்புடைய அரசு அதிகாரிகளிடம் முன் அனுமதி பெறவேண்டியது கட்டாயமென பஞ்சாப் மாநில அரசு தெரிவித்துள்ளது இத்தொடர்பாக உரிய விதிமுறைகளை பஞ்சாப் உள்துறை அமைச்சகம் மற்றம் நீதித்துறை வகுத்துள்ளது இந்த விதிமுறைகள் மாவட்ட ஆணையா்கள் காவல்துறை ஆணையா்கள் மற்றும் கண்காணிப்பு அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளன அண்மையில் அமிர்தரஸில் நேரிட்ட விபத்துபோல் எதுவும் நடைபெறாமல் இருக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவித்துள்ளது இதுதொடர்பாக உரிய விதிமுறைகளை வகுக்குமாறு உள்துறை செயலாளர் திரு என் எஸ் கல்சி க்கு முதலமைச்சள் திரு அமரேந்தர் சிங் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தார்

குறைந்தபட்ச வெப்பநிலை இரண்டு புள்ளி இரண்டு டிகிரி செல்சியசாக இருந்தது மற்ற இடங்களில் உறைநிலைக்கு கீழாக வெப்பம் பதிவாகியிருந்தது லடாக்கில் எட்டு புள்ளி நான்கு டிகிரி செல்சியசுக்கும் குறைவாக வெப்பம் நிலவியது

சூப்பா்பக் ஐரோப்பா வடஅமெிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா நாடுகளில் சூப்பா்பக் நோய் தாக்கி பல உயிர் இழக்கும் ஆபத்து உள்ளதாக பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது

நோய் எதிர்ப்பு மாத்திரைகளை அதிக அளவில் உட்கொள்வது அல்லது வேளாண் பயிர்களுக்கு பூச்சிகொல்லி மருந்தை பயன்படுத்துவது உள்ளிட்டவையே இந்த நோய்க்கான முக்கிய காரணம் என்று கூறப்படுகிறது அமெரிக்கா ஈரானில் சபஹார் துறைமுகம் வழியாக கொண்டு செல்லப்படும் பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை அமெரிக்கா தளர்த்தியுள்ளது ஒமன் வளைகுடா பகுதியில் அமைக்கப்படும் துறைமுக கட்டுமானப் பணிகளில் இந்தியாவின் பங்கு அதிகரித்திருப்பதையொட்டி ட்டிரம்ப் இந்த முடிவை மேற்கொண்டுள்ளது பாதுகாப்புக்கு முக்கியமான இடமாக விளங்கும் சபஹார் துறைமுகம் முக்கியமானதாக விளங்குவதாக அமெரிக்காவின் செய்தி தொடர்பாளர் திரு மைக் பாம்பியோ கூறியுள்ளார் ஈரான் மீது கடுமையான தடைகளை அமெரிக்க அரசு விதித்துள்ள நிலையில் இந்தியாவிற்கான தடை தளர்த்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது ஈரானிடமிருந்து இறக்குமதி செய்யும் நாடுகள் மற்றும் நிறுவனங்கள் மீது அமெரிக்கா தடை விதித்துள்ள நிலையில் ஈரானிடமிருந்து எண்ணெய் பெறும் நாடான இந்தியாவுக்கு இந்த விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக திரு மைக் பாம்பியோ கூறியுள்ளார்

பிரதிநிதிகள் சபையில் அதிக இடங்களை குடியரசுக்கட்சி கைப்பற்றும் என அதிபர் ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்

புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள உறுப்பினர்கள் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் உறுப்பினராக பதவியேற்பார்கள்

ஆப்கன் தாக்குதல் ஆப்கானிஸ்தானில் மேற்கு ஃபரா மாகானத்தில் தாலிபாள் தீவிரவாதிகள் பாதுகாப்பு முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தியதில் காவல்துறையைச் சேர்ந்த எட்டு பேர் கொல்லப்பட்டனர் முன்று பேர் காயமடைந்தனர் நேற்ற இரவு முதல் இரு தரப்பினரிடையே நடைபெற்ற சண்டையின்போது காவல்துறையினா் பதிவடி கொடுத்ததாக மாகாண குழு உறுப்பினா் திரு ததுல்லாகானி தெரிவித்தார் கடந்த திங்கட்கிழமை அன்று

ரஷ்பா த்ரோன் அட்டாக் இந்த ஆண்டு நடைபெற்ற உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஆளில்லா விமானத்தின் தாக்குதல்களை தவிர்த்து விட்டதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது அரசியல் நிகழ்வுகள் மற்றும் விளையாட்டு போட்டிகளின்போது ஆளில்லா விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்படுவதை அதிகாரிகள் தீவிரமாக கண்காணித்து தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்ததாக ரஷ்ய பாதுகாப்பு சேவை கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது

நீதிபதிகள் இக்ரமுல்லா கான் மற்றும் இஷ்டியாக் இப்ராஹிம் ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த சும்மனை அனுப்பியுள்ளது பிரதமர் தேர்தலின்போது எதிர்க்கட்சி வேட்பாளர் தாக்கல் செய்த ரிட் மனுவில் இம்ரான்கான் தேர்தலின்போது தாக்கல் செய்த வேட்புமனுவில் வெளிநாட்டு குடியுரிமை பெற்ற ஒரு மகள் தமக்கு இருப்பதை குறிப்பிடவில்லை என்று குற்றம் சாட்டியிருந்தார்

இதுதொடர்பாக இன்று வெளியிடப்பட்டுள்ள செய்திக் குறிப்பில் அனைத்து காற்றுத்தர கண்காணிப்பு நிலையங்களிலும் நுன்துகள்களின் அளவு கந்தக டையாக்ஸைட் மற்றும் நைட்ரஜன் டையாக்ஸைட் ஆகியவற்றின் அளவு நிர்ணயிக்கப்பட்ட அளவை காட்டிலும் குறைந்தே காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாண்டு தீபாவளி பண்டிகை தினத்தன்று பட்டாசுகளை வெடிப்பதற்கு இரண்டு மணிநேரம் மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருந்ததால் காற்று மாசுபடுவது கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக வாரியம் தெரிவித்துள்ளது உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலுக்கு மக்கள் ஒத்துழைப்பு அளித்ததும் அரசுத் தரப்பில் போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதும் காவல்துறையினரின் தீவிர கண்காணிப்புமே வளிமண்டல காற்று மாசு அளவு குறைந்ததற்கு காரணம் என்று தமிழ்நாடு மாசுக் கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது

பேட்மிண்டன் சீன ஒபன் பேட்மிண்டன் போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய ஆட்டத்தில் விளையாட இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் சிராக் ஷெட்டி இணை மற்றும் சாத்விக் சாய்ராஜ் ராங்கி ரெட்டி இணையும் முன்னேறியுள்ளனர்